செயல்திட்டத்தை பிரதமர் திரு

ஜனநாயக மதிப்பீடுகளை முன்னெடுத்துச் செல்வதில் எதிர்கால வாக்காளர்களுக்கு முக்கியப் பங்கு இருப்பதாக ஆளுநர் திரு

ஆஸ்திரேலியன் ஒபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவா் ஒற்றையா் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஸ்பெயினின் ர

பேல் நடால் முன்னேறியுள்ளார் பிரகம் இந்திய பிரேசில் நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான சிறப்பு செயல்திட்டத்தை பிரதமர் திரு

புதுதில்லியில் பிரேசில் அதிபர் திரு

ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைக்கலைவர் திரு

டெல்லி ராஜ்பத்தில் நாளை நடைபெறும் வண்ணமிகு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து குடியரசு தின சிறப்பு அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்

விமானப்படையில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள சின்னூக் அப்பாச் ஹெலிகாப்டர்களுடன் சுகாய் மற்றும் அதிநவீன இல்கு ரக ஹெலிகாப்டர்களின் வான் அணிவகுப்பு இந்தாண்டு குடியரசு தின விழாவின் சிறப்பம்சமாகும்

பேல் போர்விமானமும் விமானப்படை அணிவகுப்பில் இடம்பெறுகிறது

குடியரசு தினவிழாவையொட்டி புதுதில்லியில் வரலாறு காணாத பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தலைநகர் தில்லி முழுவதும் ராணுவத்தின் முழு பாதுகாப்பு கட்டமைப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டு வான் நிலம் நீர் மார்க்கமான கண்காணிப்புகள் முடுக்கி விடப்பட்டுள்ளன இதனிடையே குடியரசு தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு தலைவர் திரு

சென்னை மநாகர கூடுதல் காவல் துறை தலைவர் திரு அபய் குமார்சிங் சமூக நீதி மனித உரிமைகள் கூடுதல் காவல்துறை தலைவர் திரு சைலேஷ்குமார் யாதவ் புலனாய்வு பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர் திரு

பெத்துவிஜயன் உள்ளிட்டோரும் இதில் அடங்குவர் வாக்காளர்ட கினம் தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி தலைநகர் தில்லியில் வாக்காளர் தினத்தை குடியரசுத்தலைவர் திருராம்நாத் கோவிந்த் இன்று தொடங்கி வைத்ததோடு நடைமுறைகளை சிறப்பாக செயலாற்றியதற்கான விருதுகளையும் வழங்கினார்

நரேந்திரமோடி விடுத்துள்ள ட்விட்டர் வாழ்த்துச் செய்தியில் தேர்தல் நடைமுறைகளில் அனைவரின் பங்களிப்பை உறுதிசெய்து துடிப்புடன் செயலாற்றி வரும் தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார் வாக்களிப்பதன் அவசியம் உள்ளிட்ட தேர்தல் நடவடிக்கைகளை மக்கள் உணர்ந்து செயலாற்றி பெருமளவில் வாக்களிக்க இந்நாள் உத்வேகத்தை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை வெளியிட்டுள்ளா்

தோதல் நடைமுறைகள் தற்போது மிகவும் எளிதாக்கப்பட்டுள்ளதாக எடுத்துரைத்த அவர் ஒப்புகை வாக்குச்சீட்டு நடைமுறை தேர்தலின் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்வதாக குறிப்பிட்டார் தமிழக தலைமைச் செயலர் திருசண்முகம் பேசுகையில் ஜனநாயகத்தின் தன்மைகள் பற்றிய விழிப்புணர்வை வாக்காளர்கள் பெறுவது அவசியம் என்றார் இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக தலைமை ஆணையர் திரு பழனிச்சாமி தேர்தல் ஆணையம் தயாரிக்கும் வாக்காளர் பட்டியலே மாநில உள்ளாட்சித் தேர்தலுக்கு அடிப்படையாக அமைகிறது என்றார்

தேர்தல் பணிகளை சிறப்பாக செயலாற்றியதற்கான விருகி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் க்கு வழங்கப்பட்டது பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை ஆளுநர் வழங்கினார் வாக்காளர்டதினம் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரியில் தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி மனித சங்கிலி கையெழுத்து இயக்கம் உறுதிமொழியேற்பு ஆகியவற்றுடன் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர்

ரா அரசுக் கலைக் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் மாணவர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார் தர்மபுரியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் எஸ் மலர்விழி இன்று தொடங்கி வைத்ததோடு வாக்காளர் விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினாள் காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

அகில இந்திய வானொலி மூலம் தமது சிந்தனைகளை நாட்டு மக்களுடன் பகிா்ந்து கொள்ளும் இந்நிகழ்ச்சியில் மக்கள் தங்கள் கருத்துக்களையும் பகிா்ந்து கொள்ள வேண்டும் என பிரதமா் ட்விட்டரில் வெளியிட்ட செய்தியில் கேட்டுக்கொண்டுள்ளார்

இதையொட்டி அஇஅதிமுக திமுக மதிமுக கட்சிகளின் சார்பில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றன மொழிப்போர் களத்தில் இன்னுயிரை ஈந்தவர்களின் நினைவை போற்றும் வகையில் காஞ்சிபுரத்தில் திமுக சார்பில் ஏராளமானோர் வீர வணக்கம் செலுத்தினர்

சரோஜா திரு

டென்னிஸ் மெல்பேர்னில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஒபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயினின் ர

பேல் நடால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார்